இன்றுகாலைபதவியேற்றுக்கொண்டார்

பொருளாதாரசூழலில் பெரும்மாற்றம் ஏற்பட்டுள்ளதுஎன்று ரிசர்வ் வங்கிஆளுநர் திருசக்திகாந்ததாஸ் தெரிவித்துள்ளார்

மேற்குவங்கசட்டப்பேரவைக்கு புதிதாகதேர்ந்தெடுக்கப்பட்டஉறுப்பினர்கள் நாளையும் நாளைமறுநாளும் சட்டப்பேரவைஉறுப்பினா்களாகபதவியேற்கவுள்ளனா் இதற்காகதற்காலிகசபாநாயகராகதிருபீமன் பானர்ஜி தேர்வு செய்யப்பட்டுள்ளார்

சட்டமன்றக் கட்சித் தலைவராகதேர்ந்தெடுக்கப்பட்டதற்கானகடிதத்தையும் அமைச்சரவைபட்டியலையும் அவர் ஆளுநரிடம் வழங்கினார்

இன்றுகாணொலிகாட்சிவாயிலாகநடைபெற்றகருத்தரங்கில் பேசியஅவர் பொருட்களின் விலைஅதிகரிப்பின் காரணமாகபணவீக்கவிகிதம் உணவு அதிகரிக்கவாய்ப்பிருப்பதாககூறினார் தென்மேற்குபருவமழை இந்தஆண்டு இயல்பு நிலையில் இருக்கும் இந்தியவானிலைஆய்வு என்று மையம் தெரிவித்ததையடுத்துஉணவு பொருட்களின் விலைகுறையக்கூடும் என்றுஅவர் குறிப்பிட்டார்

இருநாட்டுமக்களிடையேயானதொடர்பு வர்த்தகம் பொருளாதாரம் பாதுகாப்பு பருவநிலைமற்றும் சுகாதாரம் ஆகியதுறைகளில் இருநாடுகளும் இணைந்துசெயல்படவேண்டியதன் திட்டங்கள் குறித்து இருதலைவா்களும் விவாதித்தனர்

இந்தியரயில்வேதொடர்ந்துஆக்சிஜன் எக்ஸ்பிரஸ் ரயில்களை இயக்கிவருவதாகவும் மாநிலம் ஹப்பாமற்றும் குஐராத் முந்த்ராவிலிருந்துஆக்சிஜன் டேங்கர்கள் இன்றுதில்லிகொண்டுவரப்பட்டுள்ளதாகமத்தியரயில்வே அமைச்சர் திருபியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார் டாடாநகரிலிருந்துஆக்சிஐன் டேங்கர்கள் ஃபரீதாபாதிற்குவந்தடைந்ததாகவும் அவர் கூறினார்

பரிசோதனை ஒருவருக்குநோய் மூலம் தொற்றுகண்டறியப்பட்டதுதெரியவந்தால் அவருக்குமீண்டும் ஆர் டி பிசிஆர் சோதனைநடத்ததேவையில்லைஎன்றுதெரிவிக்கப்பட்டுள்ளது

மாவட்டங்களுக்கிடையே பயணம் மேற்கொள்பவர்களுக்கு ஆர்டிபிசி ஆர் சோதனைதேவையில்லைஎன்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது நோய் தொற்று இல்லாதவர்கள் அத்தியாவசியமற்றபயணத்தைதவிர்க்கவேண்டும் என்றும் இந்தியமருத்துவஆராய்ச்சிகுழுமம் தெரிவித்துள்ளது